முப்படை தளபதிகளின் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

அஸ்ஸாம் மாநிலத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரைவு பட்டியல் இன்று காலை பத்து மணிக்கு வெளியிடப்படுகிறது இதையொட்டி கவுஹாத்தியில் அம்மாநில முதலமைச்ச் திரு சள்பானந்தா சோனாவால் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நேற்று நடைபெற்றது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் குறித்த பட்டியல் தயாரிக்கும் பணியில் மாநில அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுதி அளித்தன இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சர்பானந்தா சோனாவால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வரைவு பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அஸ்ஸாமில் சுட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிவதற்காக உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது இதில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்த வரைவு பட்டியலில் தங்களது பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை குறுந்தகவல் மூலமாகவும் அஸ்ஸாம் அரசின் இணையதளத்தின் மூலமாகவும் மக்கள் தெரிந்துகொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது

முப்படைத் தளபதிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மாநாட்டில் பாதுகாப்பு நிலைமை மற்றும் சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் முந்தைய ஆண்டின் செயல்பாடுகள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான திட்டமிடல் ஆகியவை குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் திரு சுபாஷ் பாம்ரே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் ரானுவம் கடற்படை விமானப்படை தளபதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நிலை சீராகி வருகிறது என்று அவர் சிகிச்சைப் பெற்றுவரும் தனியார் மருத்துவமனை கூறியுள்ளது அந்த மருத்துவமனை சார்பில் நேற்றிரவு வெளியிடப்பட்ட அறிக்கையில் திரு கருணாநிதியின் உடல்நிலையில் தற்காலிகமாக பின்னடைவு ஏற்பட்டதாகவும் மருத்துவச் சிகிச்சைக்குப் பிறகு சீரடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் தொடர்ந்து அவரது உடல்நிலையை கண்காணித்து வருவதாக அதில் குழு குறிப்பிடப்பட்டுள்ளது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் முதல் குழுவினரை மும்பை விமான நிலையத்திலிருந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி நேற்று வழியனுப்பி வைத்தார்

மலேசியாவில் கடத்தப்பட்ட இந்தியர் மீட்கப்பட்டுள்ளார்

வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் மத்தியபிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சீவ் என்பவர் கடத்தப்பட்டதாகவும் மலேசிய காவல்துறையினர் அவரை சனிக்கிழமை மீட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அவரை மீட்பதற்கு மலேசியாவிற்கான இந்திய தூதர் திரு மிர்துல் குமார் பெரும் பங்காற்றியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

யமுனை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறித்து ஹரியானா முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் மாநில அரசின் மூத்த அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார் எத்தகைய அவசர சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார் ஹாத்னிகுன்ட் தடுப்பணை வழியாக ஆறு லட்சம் கனஅடி தண்ணீர் பாய்வதாகவும் இது இன்றைய தினம் தில்லியை அடையும் என்றும் திரு மனோகர்லால் கட்டார் தெரிவித்தார் இதனிடையே தில்லியில் யமுனை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பாலத்தில் நேற்று மாலை முதல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது

காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ரிசர்வ் காவல்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் உயிரிழந்தார் புல்வாமா மாவட்டத்தில் நேற்று மாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் நசீர் அகமது என்ற வீரர் காயமடைந்து பின்னர் மருத்துவமனையில் உயிரழந்ததாகவும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை பலவகை பயிர்களை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் சென்னையில் எம் எஸ் கவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் ஊட்டச்சத்து குறைபாடு மிகப்பெரிய பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார் இதை சரிசெய்ய சிறுதானிய உணவு வகைகளுக்கு மாறவேண்டும் என்று கூறிய அவர் அவற்றை பயிரிடுவதன் மூலம் உடலுக்கு மட்டுமல்லாமல் மண்ணுக்கும் ஊட்டச்சத்து அதிகரிப்பதாக தெரிவித்தார் மேலும் சிறுதானியங்களை அதிகம் பயிரிடுவதன் மூலம் அவற்றின் இறக்குமதி குறையும் என்று அவர் கூறினார் மஹாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசுப்பணி வழங்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

எஞ்சிய ஏழு பேரின் குடும்பத்தினருக்கு சிறப்பு சலுகை அடிப்படையில் ஏதேனும் ஒரு அரசுப்பணி வழங்கப்படும் என்று அவர் கூறினார்

இதய கோளாறு காரணமாக பாதிக்கபட்டுள்ள பாகிஸ்தான் முன்னாள் பிரதம் திரு நவாஸ் ஷெரிப்புக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறையில் இருந்து மருத்துவ அறிவியல் கழக மருத்துவமனையில் அவர் அமுமதிக்கப்பட்டுள்ளார் சிறையில் உள்ள மருத்துவ குழுவினர் நவாஸ் ஷெரிப்புக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமென்று தெரிவித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது திரு நவாஸ் ஷெரிஃப்பின் உடல்நிலை சீராக இருப்பதாக பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு வாசிம் குவாஜ் கூறியுள்ளார் ஊழல் வழக்கு ஒன்றில் நவான் ஷெரிப்புக்கு பத்தாண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கம்போடியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் கம்போடிய மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது

கம்போடியாவின் முக்கிய எதிர்க்கட்சியான கம்போடிய தேசிய கட்சி இத்தேர்தலில் பங்கேற்கவில்லை

இஸ்ரேல் ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த பாலஸ்தீன இளைஞர் அஹத் தமினி எட்டு மாதங்களுக்குப் பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்

அவரது தாயார் நரிமனும் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் இருவருக்கும் இஸ்ரேல் ராணுவ நீதிமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தது சர்வதேச ரானுவ விளையாட்டுப் போட்டிகள் ரஷ்யாவில் தொடங்கியுள்ளது ரஷ்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு செர்ஜை சொய்பு இப்போட்டியை தொடங்கிவைத்தார் இதில் இந்திய அணி இரண்டு பிரிவுகளில் பங்கேற்கிறது தொடக்க விழாவில் ரஷ்பாவுக்கான இந்திய தூதர் திரு பங்கஜ் சரன் கலந்து கொண்டார் உலகக் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் அமெரிக்கா உடனான ஆட்டத்தை இந்தியா டிரா செய்தது லண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன இதன் மூலம் இநிதியா நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது நாளை நடைபெறும் பிளே ஆப் சுற்றில் இந்திய அணி இத்தாலியை எதிர்கொள்கிறது இதில் வெற்றிபெறும் அணி வியாழக்கிழமை நடைபெறவுள்ள காலிறுதிச் சுற்றில் அயர்லாந்துடன் மோதும்

இந்திய வீரர்கள் இப்போட்டியில் மொத்தம் பத்து பதக்கங்களை வென்றுள்ளனர்